வெளியிடப்படுகிறது தொழிற்பேட்டைகளுக்கு நீண்டகாலம் குத்தகைக்காக நிலம் எடுக்கும்போது சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க ஜி எஸ் டி குழுமக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சுட்டத்தால் இந்திய குடிமக்கள் எவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியிருக்கிறார் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுத்தாளர் சோ தர்மனுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது வேட்புமலுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாள் என்பதால் இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்படும் இறுதி வேட்பாள் பட்டியல் தயாரான உடன் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளா்களுக்கு பொதுவான சின்னமும் சுயேட்சை வேட்பாளா்களுக்கு தனித்தனி சின்னங்களும் ஒதுக்கப்படும்

உள்ளாட்சித் தேர்தல் நேர்மையாகவும் ஜனநாயக முறையிலும் நடைபெறுவதை உறுதிசெய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியா்களையும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது

இறுதி வேட்பாளர் பட்டியலை தயார் செய்தல் வாக்குச்சீட்டு அச்சடித்தல் தேர்தல் பணியாளர்களுக்கு இரண்டாம் கட்ட பயிற்சி அளித்தல் மண்டல அளவில் அதிகாரிகளை நியமித்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வாக்கு எண்ணும் மையங்களை அமைத்தல் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிதல் பறக்கும் படைகளை அமைத்தல் தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அந்தக் செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை புதுதில்வி புறப்பட்டுச் செல்கிறார்

இந்தக் கூட்டத்தில் கலந்துகொள்வதற்காக போர்ச்சுக்கல் பிரதமர் திரு அண்டோனியோ கோஸ்டா இன்று தில்லி வருகை தர உள்ளார் இந்தக் குழுவில் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர்கள் திரு கோஃபி அனான் திரு பான் கி மூன் உள்ளிட்ட பல சா்வதேச தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர் தொழிற்பேட்டைகளுக்கு நீண்டகாலம் குத்தகைக்காக நிலம் எடுக்கும்போது சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க ஜி எஸ் டி குழுமக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்று புதுதில்லியில் நேற்று இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் வருவாய் துறை செயலர் திரு அழ்ய்பூஷன் பாண்டே கூறினார்

ஜி எஸ் டி வரி செலுத்துவோர் குறைகளை களைவதற்காக மண்டல மற்றும் மாநில அளவில் குறைத்தீர் எமயங்களை ஏற்படுத்தவும் ஜி எஸ் டி குழுமம் பரிந்துரைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சுட்டத்தால் இந்திய குடிமக்கள் எவரும் பாதிக்கப்பட மாட்டா்கள் என்று மத்திய சிறுபான்மையினா் நலத்துறை அமைச்சா் திரு முக்தாா் அப்பாஸ் நக்வி கூறியிருக்கிறாா் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சிறுபான்மையினா் தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவா் இந்தியாவில் குடியேற விரும்பும் வெளிநாட்டவர்க்கு குடியுரிமை வழங்க அந்த சட்டம் வகைசெய்கிறதே தவிர ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்களிடமிருந்து உரிமையை பறிப்பதற்காக அல்ல என்று கூறினார் மத ரீதியில் மக்களை பிளவுப்படுத்தும் வகையில் சில சக்திகள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அத்தகைய சக்திகள் குறித்து பொதுமக்கள் எச்சிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் பொது அமைதியையும் மத நல்லிணக்கத்தையும் கடைப்பிடித்து அத்தகைய சக்திகளை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மாணவர்கள் தேர்வுகளை அச்சமின்றி எதிர்கொள்ள உதவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதிய எக்ஸாம்வாரியாஸ் என்ற நூலை பார்வையற்ற மாணவர்களும் படித்து அறிந்தகொள்ளும் வகையில் அது பிரெய்லி முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இதனை நேற்று புதுதில்லியில் சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை அமைச்சர் திரு தாவா்சந்த் கெலாட் வெளியிட்டாா் இது பிரெய்லி முறையில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பார்வையற்ற மாணவா்கள் தேர்வுகளை எதிர்கொள்ளும்போது ஏற்படும் மன உளைச்சல்களிலிருந்து விடுப்பட இந்த புத்தகம் அவர்களுக்கு நிச்சயம் பயன்படும் என்று கூறினார் சூல் என்ற நாவலுக்காக மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் திரு சோ தா்மலுக்கு தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திரு சோ தர்மன் எழுதிய தூர்வை என்ற நாவல் சோகவனம் வனக்குமாரன் போன்ற சிறுகதைகள் அவரது சிறந்த எழுத்து நடைக்கு சான்று என்று கூறியுள்ளா் கிராமிய நடையில் தனது படைப்புகளை உருவாக்கி தனக்கென ஒர் தனி இடத்தை பிடித்த எழுத்தாள் திரு தா்மலுக்கு சாகித்ய அகாடமி விருது அவரது புகழுக்கு மகுடம் சூட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சா் குறிப்பிட்டுள்ளாா் மருத்துவ திடக்கழிவுகள் மற்றும் காலாவதியான மாத்திரைகள் ஆகியவற்றை குப்பை கழிவுகளுடன் சேர்த்து கொட்டினால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது மருத்துவ திடக்கழிவுகளை முறையாக சேகரித்து பிரித்து பொது மருத்துவ திடக்கழிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் மருத்துவமனைகள் மீது கற்றுச்சூழல் பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ் மூடுதல் மற்றும் மின்இணைப்பு துண்டித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அது கூறியுள்ளது மருத்துவ திடக்கழிவுகளை நிலத்திவோ அல்லது நீர்நிலைகளிவோ கொட்டி கற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் இழப்பீட்டு தொகை பெறப்படும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்குள்ளது அண்ணா பல்கலைக் கழகம் இம்மாதம் நடத்தவிருந்த இரண்டு தேர்வுகளுக்கான தேதிகளை மாற்றியமைத்துள்ளது

உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் இருவரி செய்திகள் குடியுரிமை திருத்த சட்ட விவகாரம் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று சீனா கூறியுள்ளது இந்தியா அமெிக்கா வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு துறை அமைச்சா்கள் கூட்டம் நேற்று வாஷிங்டனில் தொடங்கியது இலங்கையில் சாலை விபத்துக்கு காரணமாள முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பட்டாலி சும்பிக்கா கொழும்பு காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டாா் அமெரிக்காவில் பணிபுரிய செல்லும் இந்தியர்களுக்கு எச் ஒன் பி விசா வழங்குவதில் உள்ள கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளா்த்த வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சா் திரு ஜெய்சங்கா் கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தரகாண்ட் ஜம்மு கஷ்மீர் மாநிலங்களில் நிலவும் கடுங்குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக காங்கிரஸ் பொதுச்செயலாள் திருமதி பிரியங்கா காந்தி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் ஆகியோ் மீது தேர்தல் ஆணையத்தில் பிஜேபி புகா் தெரிவித்துள்ளது சென்னையில் மகளிர் போக்குவரத்து காவல்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது

மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாக்கில் நடைபெற உள்ளது மும்பையில் நடைபெற்றுவரும் சா்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் அகா்வால் மற்றும் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டத்தில் அபிஷேக் அகாவால் ஸ்பெயினின் பெர்னாட் டையும் அபய் சிங் செக் குடியரசின் மார்டினையும் வென்றனர்